நரேந்திர மோடி தமது சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என அழைப்பு விடுத்துள்ளார் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத் திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப் பட்டது இறுதி ஆண்டு எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கான நெக்ஸ்ட் தேர்வு உத்தேசத்தை ஏற்க மாட்டோம் என்று தமிழக அரசு இன்று அம்மாநில சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளது புதுவையில் ஆட்டோ கட்டணங்களை முறைப்படுத்த குழு அமைக்க வேண்டுமென துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் பிரதமர் திரு

சுதந்திர தின கொண்டாட்டங்களில் மக்கள் பங்கேற்று தேச நிர்மாணப் பணிகளில் பங்களிக்க இது சிறந்த வாய்ப்பு என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மனித உரிமை பாதுகாப்பு திருத்த மசோதா இன்று மக்களவையில் குரல் ஒட்டு மூலம் நிறைவேற்றப்பட்டது முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு நித்யானந்த ராய் இம்மசோதா மீதான இணை விவாதங்களுக்கு பதிலளித்து பேசுகையில் மனித உரிமைகள் ஆணையத்தை வலுப்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாகக் கூறினார் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கு சர்வதேச ஏஜென்சி ஏ பிரிவு அங்கீகாரம் அளித்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆலோசனையின் பேரில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் சிவில் சமூகத்தைச் சேர்ந்த மூவருக்கு இடமளிக்க புதிய மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இம்மூவரில் ஒருவர் பெண்ணாக இருப்பார் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் பதவிக்கு உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமிக்கவும் மாநில மனித உரிமைகள் ஆணையங்களுக்கு உயர் நீதிமன்றங்களின் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அல்லது ஓய்வுபெற்ற நீதிபதிகளை நியமிக்கவும் மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த மனித உரிமை சட்ட விண்ணப்பதாரர்கள் இனி டெல்லி வரை தேவையின்றி அண்டை மாநில உரிமைகள் வரத் மனித ஆணையத்திலேயே மேல்முறையீடு செய்யலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தகவல் உரிமை சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது மத்திய பணியாளர் பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதிய துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இந்த மசோதாவை அவையில் கொண்டு வந்து பேசுகையில் புதிய மசோதாவினால் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் புதிய விதிமுறைகளை உருவாக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்கு கிடைக்கும் என்றும் புதிய விதிமுறைகளால் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் பெறும் நடைமுறைகள் எளிதாகும் என்றும் கூறினார் தகவல் உரிமை சட்டத்தை இம்மசோதா நீர்த்துப் போகச் செய்யும் என்ற எதிர்க்கட்சிகளின் வாதத்தை அமைச்சர் மறுத்தார் முன்னதாக உறுப்பினர் திரு அசாவுதீன் ஓவைசி வலியுறுத்தியதன் பேரில் மசோதாவை அவையில் கொண்டுவர அனுமதிக்கலாமா என்பது குறித்து அவையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது

காங்கிரஸ் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை முன்னதாக திருநங்கைகள் உரிமை பாதுகாப்பு மசோதா உள்ளிட்ட மசோதாக்களும் இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டன விவசாயிகளுக்கான உர மானியத்தை விலக்கிக் கொள்ள உத்தேசம் எதுவும் இல்லை என்று மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார்

யூரியா உரம் சட்ட பூர்வமாக நிர்ணயிக்கப்பட்ட எம்ஆர்பி விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப் படுவதாகவும் அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் இடையிலான வித்தியாசத்தை யூரியா உற்பத்தியாளர்களுக்கு வழங்குவதாகவும் அவர் கூறினார்

புதுடெல்லியில் எரிசக்தி தொழில்நுட்பத்தில் உருவாகி வரும் அதிநவீன மாற்றங்கள் பற்றிய கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றிய அவர் எரி சக்தி துறையில் உலக அளவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை இந்தியா அமல் படுத்தி வருவதாகவும் முன்னேறிய நாடுகளைப் போலவே இந்தியாவிலும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தியின் பயன்பாடு அதிகரித்து வருவதாகவும் கூறினார் தூய எரிசக்தி அடிப்படையிலான அனைத்துவித போக்குவரத்து வசதிகளும் இந்தியாவிற்கு தேவைப்படுவதால் மின்சார வாகனங்களுக்கு அமைச்சர் தெரிவித்தார் போக்குவரத்து துறையை போலவே டிஜிட்டல் தொழில்நுட்பத் துறையிலும் பிளாக் செயின் போன்ற பல புதிய தொழில்நுட்பங்கள் உருவாகி வருவதால் இத்தகைய நவீன தொழில்நுட்பங்களுக்கு மாறவும் இதற்கு தேவையான மனிதவளத்தை உருவாக்கவும் இந்திய தொழில்துறையினர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தினார் கர்நாடக முதலமைச்சர் திரு குமாரசாமி தமது பெரும்பான்மை வலுவை இன்றே நிரூபிக்க வேண்டும் என அம்மாநில ஆளுநர் மீண்டும் கெடு விதித்துள்ள நிலையில் கர்நாடக சட்டமன்றத்தில் அரசின் நம்பிக்கை வாக்கெடுப்பு மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது முன்னதாக இன்று பிற்பகல் ஒன்றரை மணிக்குள் பெரும்பான்மை வலுவை அரசு நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் விதித்த காலக்கெடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை காலக்கெடு நெருங்கிக் கொண்டிருந்த நிலையில் முதலமைச்சர் திரு குமாரசாமி அவையில் பேசுகையில் ஆளுநரை தாம் குறை சொல்லப் போவதில்லை என்றாலும் ஆளுநர் இத்தகைய காலக்கெடுவை விதிக்க முடியுமா என்பதை பேரவைத் தலைவர் தீர்மானிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இறுதியாண்டு எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு நெக்ஸ்ட் தேர்வு நடத்தும் மத்திய அரசின் உத்தேசத்தை தமிழக அரசு ஏற்காது என்றும் நாடாளுமன்றத்தில் இதற்கான மசோதாவை எதிர்த்து அஇஅதிமுக வாக்களிக்கும் என்றும் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் நெக்ஸ்ட் தேர்வு குறித்து எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் இன்று சட்டமன்றத்தில் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதில் அளிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார் வெளிநாடுகளில் மருத்துவ படிப்பு முடித்து வரும் மாணவர்களுக்கு வேண்டுமானால் எக்ஸிட் தேர்வு நடத்தலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் வேலூர் மக்களவைத் தொகுதிக்கான தேர்தலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அஇஅதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன புதிய நீதி கட்சியின் தலைவா் திரு ஏ சி சண்முகம் தாம் அஇஅதிமுக விலும் உறுப்பினராக இருப்பதாக ஆவணங்களுடன் அளித்த விளக்கத்தை தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு சண்முகசுந்தரம் ஏற்றுக்கொண்டார் இதேபோல திமுக வேட்பாளர் திரு கதிர் ஆனந்த் மீது பணப்பட்டுவாடா புகார் உள்ள போதிலும் இதுவரை நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்பதால் அவரது வேட்புமனுவும் ஏற்படுவதாக தேர்தல் அதிகாரி கூறினார்

புதுவையில் முறைப்படுத்த போக்குவரத்து அமைச்சர் தலைமையில் போக்குவரத்து துறை செயலர் காவல்துறை தலைவர் உள்துறை கூடுதல் செயலாளர் சுற்றுலா துறை இயக்குனர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் அடங்கிய குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் இன்று இது தொடர்பாக வாட்ஸ் அப்பில் செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் நாட்டின் முக்கிய சுற்றுலா மையங்களில் ஒன்றான புதுவையில் ஆட்டோ கட்டணங்களை முறைப்படுத்த தவறுவது ஒட்டுமொத்த நிர்வாகத்தின் தவறாகவும் மக்களின் தவறாகவும் அமையும் என்றார் இப்பிரச்சினையில் அரசியல் தலையீடு இருப்பதாகவும் தெரிய வந்திருப்பதாக அவர் கூறினார்

தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அந்தமான

புதுச்சேரியில் மூத்த ஐ ஏ எஸ் மற்றும் ஐ பி எஸ் அதிகாரிகள் இடமாமற்றம் செய்யப்பட்டுள்ளனர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அபூர்வா குப்தா மிசோரம் மாநிலத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார் தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு கந்தவேலு அந்தமானுக்கும் தொழிலாளர் துறை செயலர் திரு ஜவஹர் மிசோரம் மாநிலத்திற்கும் முதலமைச்சரின் செயலர் திரு பார்த்திபன் அருணாச்சலப் பிரதேசத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்துள்ளது புதுவையில் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்திற்கு அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக சட்டமன்ற அஇஅதிமுக குழுவின் தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹைட்ரோகார்பன் திட்டத்தை கண்டித்து தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என கோரி வரும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் புதுவை சட்டமன்றத்தில் இதேபோன்ற தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றச் செய்து அதையே தமிழக அரசுக்கு உதாரணமாகக் காட்ட விரும்பியிருக்கலாம் என்றும் இது தொடர்பாக புதுவை முதலமைச்சர் திரு வி நாராயணசாமியிடம் திரு மு க ஸ்டாலின் பேசியதை தொடர்ந்தே புதுவை சட்டமன்றம் கூட்டப்பட்டு இருக்கலாம் என்றும் கூறினார் மற்றபடிபட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டிய நேரத்தில் இத்தகைய கூட்டத்தை நடத்த அவசர தேவை எதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் பட்ஜெட் நேரத்தில் புதுவை அரசின் நிதித்துறை செயலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பது ஏற்கத்தக்கதல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் புதுவை அரசு மக்களை நேரடியாக அணுகி அவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான மக்கள் குரல் திட்டத்தை தொடக்கி இருப்பதால்துணைநிலை ஆளுநர் தமது மக்கள் குறைதீர்ப்பு நிகழ்ச்சிகளை உடனடியாக நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் திரு அன்பழகன் வலியுறுத்தினார் புதுவையில் திமுக தெற்கு மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆர் சிவாவின் தனி உதவியாளர் திரு சதீஷ் குமார் நேற்றிரவு கட்சி அலுவலகத்தில் இருந்த போது அடையாளம் தெரியாத கும்பல் ஒன்றினால் அரிவாளால் வெட்டி தாக்கப்பட்டது குறித்து ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என அழைப்பு விடுத்துள்ளார் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத் திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப் பட்டது இறுதி ஆண்டு எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கான நெக்ஸ்ட் தேர்வு உத்தேசத்தை ஏற்க மாட்டோம் என்று தமிழக அரசு இன்று அம்மாநில சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளது புதுவையில் ஆட்டோ கட்டணங்களை முறைப்படுத்த குழு அமைக்க வேண்டுமென துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்